ஜம்முவில் வெடிகுண்டு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களை அவர் இன்று சந்தித்தார்

தேவேந்திர பட்நாவிசையும் கொலை செய்ய மாவோயிஸ்டுகள் தீட்டிய சதி திட்டத்தை அம்மாநில காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் கோரேகான் பீமா வன்முறை சம்பவங்களை விசாரித்து வரும் மாநில காவல்துறையினருக்கு இந்த தகவல் கிடைத்திருப்பதாக புனேயில் அதிகாரிகள் தெரிவித்தனர் மாவோயிஸ்ட் அமைப்பில் தீவிர ஈடுபாடு கொண்ட தில்லியை சேர்ந்த ரோனா வில்சன் என்பவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கடிதத்தில் இது உறுதி கெப்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்

எல்லைப் பகுதியில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஜம்முவில் வெடிகுண்டு தாக்குதவால் ஆரஸ்புரா பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை அவர் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது பேசிய அவர் எல்லைப் பகுதி மக்கள் அன்றாடம் சந்தித்து வரும் சிரமங்களை மத்திய அரசு நன்கு உணர்ந்திருப்பதாக தெரிவித்தார் எல்லைப் பகுதியில் வசிக்கும் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் ஜம்மு கஷ்மீர் எல்லை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்த இரண்டு சிறப்பு படை பிரிவுகளை மத்திய அரசு அமைத்துள்ளதாக கூறினார்

எல்லைப் பகுதியில் உள்ள விவசாயிகளின் நலன்களிலும் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக கூறிய அமைச்சர் பிரதமரின் பயிர்காப்பீடு திட்டத்தின் கீழ் வெடிகுண்டு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று கூறினார் இரண்டு நாள் அரசுமுறைப் பயணமாக பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை சீனா செல்கிறார் அங்கு நடைபெறும் ஷாங்காய் கூட்டமைப்பு ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்கவுள்ளதாக வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் தெரிவித்துள்ளார்

பின்பு பத்தாம் தேதி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உறுப்பினா்களாக உள்ள நாடுகளின் நல்லுறவை மேம்படுத்துவதற்கு இந்தமாநாடு நடத்தப்படுகிறது

போக்குவரத்து அமைதி மற்றும் நிலைத் தன்மை ஆகியவற்றை இப்பிராந்தியத்தில் மேம்படுத்துவது குறித்து இம்மாநாட்டில் இந்தியா வலியுறுத்தம் இந்தியாவும் சீனாவும் நெருங்கிய நட்புறவை பாராட்டுவதற்கு பல்வேறு நிலைகளில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார்

டோக்லாம் போன்ற பிரச்சினைகள் எழும்போது அதனை சரிசெய்வதற்கு ஏதுவாக நேரடி தொலைபேசி வசதியை ஏற்படுத்த சீனா முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் சீனாவின் ஒரே மண்டலம் ஒரே பாதை என்ற கருத்து விவாதிக்கப்பட்டு வரும் நேரத்தில் இந்தியாவின் நிலை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார்

அம்மாநில தலைநகர் அகர்தலாவில் ஆளுனர் மாளிகையில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவற்றை வழங்கினார் புதிய தொழில் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நான்காண்டு சாதனைகளை இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் எடுத்துரைத்த அமைச்சர் இந்தியா நான்காவது தொழில்புரட்சியை சந்திப்பதற்கு தயாராகும் வகையில் இந்த புதிய தொழில் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்திய பொருளாதாரத்தை புதிய பொருளாதார கொள்கை வலுவுள்ளதாகும் என்று திரு சுரேஷ் பிரபு கூறினார்

உயிரிழந்தவர்களின் பெரும்பாலனோர் வயல்களில் சாகுபடி பணிகளில் மேற்கொண்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

கடும் மழையால் மா லிச் சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளன

கரும்பு விவசாயிகளுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு சலுகைகள் அளித்து வருவதற்கும் அமைச்சர் திரு பாதல் பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார் கர்நாடக மாநிலத்தில் கடலோர மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதனால் அப்பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தக்சின கன்னடா உடுப்பி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்த எச்சரிக்கையை அடுத்து மாநில இயற்கை பேரிடம் கண்காணிப்பு மையம் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இப்பணிகளை வரும் மார்ச் மாதத்தில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது வீடுகள் மட்டுமல்லாது இந்தோ பங்களாதேஷ் எல்லையில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படையின் நிலைகளையும் மண் அரிப்பிலிருந்து பாதுகாக்கும் நோக்கில் கங்கை பத்மா நதிக் கரைகளில் கான்கிரீட் கவர் எழுப்பபடுகிறது மத்தியில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாள்காண்டுகள் நிறைவடைவதையொட்டி அமைச்சகங்களில் செயல்பாடுகள் குறித்த தொடர் நிகழ்ச்சியை அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு ஒலிப்பரப்பவிருக்கிறது

குடும்ப அட்டைகள் ஆதாருடன் இணைக்கப்படுவதால் கிடைக்கும் பயன் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அமைச்சர் இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூரிலிருந்து பெங்களுருவுக்கு செல்லும் உதய் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் முன்ளிவையில் ரயில்வேத்துறை இணையமைச்சர் திரு ராஜன் கோஹேன் இன்று காலை கொடியசைத்து தொடங்கிவைத்தார் இன்று மாலை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாம்பரம் திருநெல்வேலி இடையேயான அந்த்யோதயா விரைவு ரயில் சேவையையும் மத்திய அமைச்சர்கள் கொடியசைத்து தொடங்கிவைத்தனர்

உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் முதலமைச்சரின் செயவர் திரு எஸ் பி கோயல் தொழில் அதிபரிடமிருந்து லஞ்சும் கேட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தமாறு முதலமம்சர் யோகி ஆதித்யாநாத் தலைமைச் செயலர் திரு ராஜூவ் குமாருக்கு உத்தரவிட்டுள்ளார்